அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

தலைப்புச்செய்திகள் இன்று சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் செவிலியர்கள் மற்றவர்களின் உடல்நலத்தைப் போலத் தங்களின் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தாராஜன் கூறியுள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் முன்களத்தில் நின்று பாடுபட்டு வரும் செவிலியர்களக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்கான தருணம் இது என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் பணிகளில் செவிலியர்கள் காட்டும் கடமைப் பற்றும் கருணை மற்றும் உறுதியும் போற்றத் தக்கவை என்று அவர் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நோயாளிகளை தாயாகவும் சகோதரியாகவும் இருந்து கவனித்துக் கொள்ளும் செவிலியர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் கொரோனா காலத்தில் வெள்ளுடை வீரர்களாக மருத்துவ மனைகளில் வலம் வந்து மக்களுக்கு பலம் கொடுப்பவர்கள் செவிலியர்கள் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் செவிலியர்களின் தன்னலமற்ற சேவைகளை நன்றி உணர்வோடு அனைவரும் பாராட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழிசை செவிலியர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசைசவுந்தரராஜன் இன்று அன்னை தெரசா செவிலியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செவிலியர்கள் உட்பட கொரோனா முன்களப் பணியாளர்களின் சேவைகளை நோயாளிகளை குணப்படுத்துவதில் செவிலியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று அவர் கூறினார் செவிலியர்கள் மற்றவர்களின் நலன் காப்பது போல தங்கள் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் முகக் கவசம் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுகாதாரத் துறையினர் மக்களிடையே இன்னும் கூடுதலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்

பூர்வா கர்க் தெரிவித்துள்ளார்

மூன்றாம் கட்ட கொரோனா தடுப்பூசி இயக்கம் வேகம் பெற்று வரும் நிலையில் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாகுணம் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ள நிலையிலும் தேசிய அளவில் நடப்பு கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் குறையும் போக்கு தென்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கொரோனா பேர் பெருந்தொற்றின் இரண்டாவது அலை தொடங்கிய முதல் தினசரி மரணங்களின் எண்ணிக்கையில் இதுவே மிக அதிக அளவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பூஞ்சைநோய் நாட்டின் சில மாநிலங்களில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களுக்கு ஏற்படும் மியூகோர் மைகோசிஸ் கருப்பு பூஞ்சை நோய்த் தொற்றை குணப்படுத்துவதற்கான ஆம்ஃபோடெரிசின் மருந்து போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது

இது குறித்து மத்திய மின்சாரத்துறைச் செயலர் அன்றாட அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மாநில மின்துறைச் செயலர்களின் ஆலோசனை அடிப்படையில் பிரச்சனைகளை சரிப்படுத்த உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

வளிமண்டல உள்ள மலைப்பகுதிகளில் பணி புரியும் ராணுவ வீரர்களுக்கென டிஆர்டிஓ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஆக்சிகேர் தானியங்கித் தொழில்நுட்பம் கொரோனா நிலவரங்களை கருத்தில் கொண்டு தற்போது பல்வேறு தொழில்நிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது

இதனால் நாட்டில் மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கான பேட்டரி உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி எரிபொருளை நம்பியிருக்கும் நிலை குறையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்